நரேந்திர மோடி இன்று வெளியிட்டார்

நாராயணசாமி இன்று திறந்து வைத்தார் புதுச்சேரியை தமிழகத்துடன் இணைப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று பாஜக தேசியச் செயலர் திரு

டி ரவி தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி இன்று வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு

இது தொடர்பாக நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜிஎஸ்டி வரி நஷ்ட ஈட்டுக்கு பதிலாக மாநிலங்களுக்கு இந்த தொகை கடனாக வழங்கப்படும் என்றும் இதனால் மத்திய அரசின் நிதிப் பற்காக்குறையில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது இந்தத் தொகை மாநில அரசின் மூலதன கணக்கில் பிரதிபலிக்கும் என்றும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது பண்டிகைக் காலத்தில் கோவில் விழாக்களில் அதிகமானவர்கள் கலந்து கொள்வதற்கும் கடைகள் உள்ள பகுதிகளில் மக்கள் நெரிசலாகக் கூடுவதற்கும் அதிகம் வாய்ப்புள்ளதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம் என புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மக்கள் முகக் கவசத்தை சரியாக அணிய வேண்டும் என்றும் தனி மனித இடைவெளியை கட்டாயம் கடைபிடிப்பதோடு கூட்டமாக கூடுவதைத் தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்

வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது

மேலும் அனைத்து துறைகளிலும் கட்டுப்பாட்டு அறைகள் தொடங்கப்பட்டு அதற்கான தொலைபேசி எண்களை மக்களுக்குத் தெரியப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மழைக் காலங்களில் பரவும் தொற்று நோய்களை கட்டுப்படுத்துவது குறித்தும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப் பட்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியை சேர்ந்த ஒருவர் உயிர் இழந்திருப்பதாகவும் தெரிவித்தார்

புதுச்சேரியை தமிழகத்துடன் இணைப்பு என்ற பேச்சுக்கே என்று பாஜக தேசியச் செயலர் திரு

டி

புதுச்சேரியில் பாஜக அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியின் தற்போதைய அந்தஸ்து அப்படியே தொடரும் என்றும் இதில் மக்களுக்கு எந்தவித சந்தேகமும் தேவையில்லை என்று கூறினார் இதுதொடர்பாக ஆளும் காங்கிரஸ் அரசு தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்வதாகக் கூறினார்

ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை மூலம் இந்தியப் பிரஜைகள் எந்த மாநிலத்திற்குச் சென்றாலும் தங்களுக்குத் தேவையான ரேஷன் பொருட்களைப் பெற்றுக் கொள்ளலாம் என்று குறிப்பிட்டார்

புதுச்சேரி ராஜ்நிவாஸ் பாஜக அலுவலகமாக மாறிவிட்டது என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ள குற்றச்சாட்டுக்கு பதில் அளித்த திரு ரவி மாநில ஆளுனர்கள் மத்திய அரசால் நியமிக்கப் படுபவர்கள் என்றும் அவர்களை மாற்றுவதும் மத்திய அரசு என்பதால் இந்த விஷயத்தில் பாஜக விற்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் கூறினார் செய்தியாளர் சந்திப்பின் போது உடன் இருந்த பாஜக மாநிலத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சாமிநாதன் மத்திய அரசு நிதி தவறாக கையாளப் பட்டதாலேயே பயனாளிகளுக்கு நேரடிப் பண பறிமாற்ற முறையில் நிதிப் பலன் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் புதுச்சேரியில் ரேஷன் அரசி வினியோகத்தில் நடந்துள்ள முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரித்து வருவதாகவும் கூறினார் கொரோனா தொற்று பரவலில் இருந்து நம்மைப் பாதுகாத்துக் கொள்ள முகக் கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் தனி நபர் இடைவெளியைக் கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் சிறுபான்மையினர் நலத்துறைச் செயலர் திரு அபிஜித் விஜய் சவுத்திரி வலியுறுத்தியுள்ளார்

நாராயணசாமி இன்று திறந்து வைத்தார்

உலக வங்கியின் நிதி உதவியோடு புதுச்சேரி திட்ட அமலாக்க முகமை இந்த பணியை மேற்கொண்டிருந்தது இந்த புதிய வளாகத்தில் ஜெனரேட்டர் வசதி கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் குளிர் ஊட்டப்பட்ட பாதுகாப்பு அறை மீன் மற்றும் இறைச்சி வியாபாரிகளுக்கான வசதிகள் ஆகியவை ஏற்படுத்தப் பட்டுள்ளன

நாராயணசாமி இன்று அர்ப்பணித்தார் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் திரு கமலக்கண்ணன் திரு கந்தசாமி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சந்திரபிரியங்கா ஆகியோர் கலந்துகொண்டனர் காரைக்கால் பகுதியில் வசிக்கும் மீனவ மாணவர்களுக்கு ரொக்கப் பரிசு வழங்கப்பட உள்ளது

நரேந்திர மோடி இன்று வெளியிட்டார்

நாராயணசாமி இன்று திறந்து வைத்தார் புதுச்சேரியை தமிழகத்துடன் இணைப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று பாஜக தேசியச் செயலர் திரு

டி ரவி தெரிவித்துள்ளார்